எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அமைக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையா் திரு பிரகாஷ் தெிவித்துள்ளாா்

ஆட்சியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளாா்

இன்று சேலத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னா் செய்தியாளா்களிடம் அவா் பேசினாா்

இந்த நோய்த்தொற்று பரவாமல் தடுப்பதற்காக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டா் தமிழகத்தில்தான் அதிகமான பரிசோதனை மையங்கள் உள்ளதாகவும் கூடுதல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய்த்தொற்று தடுப்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும் தாம் பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்

சென்னை மாநகரைப் பொறுத்தவரை குறிப்பிட்ட சில பகுதிகளில்தான் இந்த நோய் தொற்று அதிகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார் ஊரடங்கை முழுமையாக தளா்த்துவது குறித்து மருத்துவ நிபுணா்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அடுத்தக்கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் அரசு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் அரசு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடித்தன் காரணமாக சேலம் மாவட்டத்தில் தற்போது இந்த நோய் தொற்றினால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று கூறினார் ஊரடங்கு காரணமாக எவ்வித பாதிப்பும் இன்றி அத்தியாவசியப் பொருட்கள் அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவா் கூறினாா் ஜரடங்கு கட்டுப்பாட்டு தளர்வுகள் காரணமாக சிறு குறு மற்றும் இதர தொழில் நிறுவனங்கள் உரிய பாதுகாப்பு அம்சங்களுடன் செயல்ட தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை தவிர இதர பகதிகளில் ஆட்டோக்கள் செயல்பட தொடங்கி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான நிலுவைத் தொகையை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தொடர்ந்து கிடைப்பதற்கு தமது அரசு துணை நிற்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார் கோடை காலம் என்பதால் குடிநீர் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார்

இப்பிரச்சினை தொடா்பாக எதிா்க்கட்சித் தலைவா் திரு மு க ஸ்டாலின் தம்மீது குற்றம்சாட்டுவது அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி என்றும் முதலமைச்சள் குறிப்பிட்டார் சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் தவிர தமிழகத்தின் இதர மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் முடித்திருத்தும் மற்றும் அழகு நிலையங்கள் நாளை கட்டுப்பாடுகளுடன் செயல்பட முதல் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா்

முடித்திருத்தும் மற்றும் அழகு நிலையங்களில் குளிர்ச்சாதன வசதி செய்யப்பட்டிருந்தாலும் அதனை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் உத்தரவிட்டுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா் மேலும் முடித்திருத்தம் மற்றும் அழகு நிலையங்கள் இயங்குவதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் தனியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சா் அந்த அறிக்கையில் கூறியுள்ளாா்

விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்கு தேவைப்படும் இடங்களில் கொள்முதல் நிலையங்களை திறந்து கொள்வதற்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

மாநிலத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளாா் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிந்து அதன் முடிவுகள் வெளியான பின்னரே பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

கலை அறிவியல் கல்லூரியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டும் பணியை விரைந்து முடிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சா் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளாா்

சென்னை பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தரை தோ்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாகவும் திரு

அன்பழகன் தெரிவித்தா்

செல்லூர் ராஜூ கேட்டுக் கொன்டுள்ளார் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெத்தானியாபுரம் பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மாத்திரைகள் மற்றும் கபசுர குடிநீர் பொடியினை வழங்கிய பின் செய்தியாள்களிடம் அவர் பேசினார் திமுக வின் அமைப்புச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு ஆர் எஸ் பாரதி கைது செய்யப்பட்டதற்கு அக்கட்சியின் தலைவா் திரு மு க ஸ்டாலின் மற்றும் எதிா்க்கட்சித் தலைவா்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனா்